தொழில்முனைவோர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கேட்டுக்கொண்டுள்ளார்

நஸீர் அடங்கிய அமர்வு மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் கே

காஷ்மீரில் வழக்கம் போல் அனைத்து செய்தித்தாள்களும் வெளிவருவதாகவும் தூர்தர்ஷன் தனியார் தொலைக்காட்சிகள் மற்றும் பண்பலை அலைவரிசைகளும் இயங்குவதாகவும் அவர் தனது பிரமாண பத்திரத்தில் தெரிவித்திருந்தார் இந்க விவகாரம் காஷ்மீர் பள்ளத்தாக்கு தொடர்பானது என்பதால் ஜம்முகாஷ்மீர் உயர்நீதிமன்றமே இதை விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது

பருக் அப்துல்லாவை நீதிமன்றத்தில் ஆஜ்படுத்த வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு பதில் அளிக்குமாறு மத்திய அரசிற்கும் ஐம்முகாஷ்மீர் நிர்வாகத்திற்கும் உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது மதிமுக பொதுச்செயலர் திரு

குழந்தைகள் உரிமைகள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயா்நீதிமன்றத்தை மக்கள் அணுக முடியாத சூழல் இருந்தால் இது வருத்தத்திற்குரிய நிலை என்றும் தாமே ஸ்ரீநகரில் ஆய்வு மேற்கொள்ளப்போவதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தெரிவித்தார்

இருநாடுகளுக்கு இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன பின்னர் அந்நாட்டில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் அவர் அஞ்சலி செலுத்துகிறார் அதனைத் தொடர்ந்து வெளிநாடு வாழ் இந்திய தொழிலதிபர்களின் கூட்டத்திலும் குடியரசுத்தலைவர் உரையாற்றுகிறார்

உலகிலேயே பெரிய இரண்டு ஜனநாயக நாடுகளின் தலைவர்கள் இணைந்து பேரணியில் உரையாற்றுவது இதுவே முதல்முறையாகும்

ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றவும் தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இது மேற்கொள்ளப்பட உள்ளது

பன்வாரிலால் புரோஹித் தொழில்முனைவோர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று தமிழக பொருளாதார வளர்ச்சி குறித்த தேசிய மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்துகொண்டு பேசிய அவர் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிலம் வழங்குவதற்கான சிறப்பு திட்டம் திறன் வளா்ப்பு நிறுவனங்களில் ஊழலற்ற நிா்வாகம் போன்றவை தேவை என்று எடுத்துரைத்தார்

அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

ஜெயக்குமார் தமிழகத்தில் இருமொழி கொள்கையில் மாற்றம் எதுவும் இல்லை என மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு

ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் நலனுக்கு எதிரான எந்த திட்டமும் தமிழகத்தில் கொண்டு வரப்பட மாட்டாது என கூறினார்

இந்நாளையொட்டி சென்னையில் உள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு

வி சண்முகம் திரு

சம்பத் திரு

இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பருத்தியை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஆர்கானிக் புடவை ரகங்கள் இந்த ஆண்டு விற்பனையின் சிறப்பம்சமாகும் சேலத்தில் சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சித்தலைவர் திரு

காஞ்சிபுரத்தில் காமாட்சி கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தள்ளுபடி விற்பனையை ஆட்சித்தலைவர் திரு

நாமக்கல்லில் உலக தற்கொலை தடுப்பு தினம் தொடர்பான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

ஆசியாமரியம் இன்று தொடங்கி வைத்தார்

அரியலூர் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் நாளை மின் நுகர்வோர் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெறுகிறது